நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார்

தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு

புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தின் நலன்களை மத்திய அரசிடம் அதிகபட்சம் வலியுறுத்துவேன் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உறுதியளித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார்

பிரணாப் முகர்ஜி உடனான சந்திப்பு எப்போதுமே வளமான அனுபவத்தை தரக்கூடியது என்றும் திரு பிரணாப் முகர்ஜியின் அகப்பார்வைகள் ஈடு இணையற்றவை என்றும் பின்னர் திரு நரேந்திர மோடி கூறினார் சிறந்த ராஜ தந்திரியான திரு பிரணாப் முகர்ஜி நாட்டிற்கு அழிக்க முடியாத பங்களிப்பினை வழங்கி உள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அமித்ஷா இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் ஆலோசனையில் ஈடுபடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விடுதலைப் போராட்ட வீரர் வீர சாவர்கர் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இதை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் விடுதலைப் போராட்டத்திற்காக சாவர்கள் செய்த தியாகங்களை நாடு எப்போதுமே நினைவில் கொள்ளும் என்றும் கூறியுள்ளார் வீரம் தேசப்பற்று மற்றும் வலுவான இந்தியாவிற்கான உறுதிப்பாட்டின் சின்னமாகத் திகழ்ந்தவர் வீரசாவர்கர் என்றும் அவருக்கு தலைவணங்குவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களும் வீர சாவர்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர் சாவர்கர் பிறந்தநாளை ஒட்டி இன்று நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாவர்கரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது

எல்கே அத்வாணி திருமதி சுமித்ரா மகாஜன் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்ட மூத்த பிஜேபி தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இதர மூத்த தலைவர்களையும் இன்று அவர் சந்திக்கிறார் கட்சியின் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ள திரு ராகுல்காந்தி முன்வந்தை கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற காங்கிரஸ் காரியக் கமிட்டி கூட்டம் ஏற்கவில்லை என்றாலும் தலைவர் பதவியில் இருந்து விலகும் உத்தேசத்தில் திரு ராகுல் காந்தி உறுதியுடன் இருப்பதாகவும் மூத்த தலைவர்கள் அவர் மனதை மாற்ற முயன்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் காரியக் கமிட்டி இவ்வாரம் மீண்டும் கூட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன

குச்சாய் வனப்பகுதியில் இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பில் சிக்கினர் சம்பந்தப்பட்ட பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது ஒடிசா மாநிலத்தின் அடுத்த முதல்வராக பிஜு ஜனதாதள தலைவர் திரு நவீன் பட்நாயக் மீண்டும் நாளை பதவியேற்க உள்ளார்

புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்த ஆணையத்தின் கூட்டத்தில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டது ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கர்நாடக அரசு இதை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் ஆணையத்தின் தலைவர் திரு மசூத் உசேன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத் தொடருக்கான தேதி அறிவிக்கப்பட்ட உடன் அஇஅதிமுக அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவருவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

தனபால் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு

க ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த பிரமாண்ட வெற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ற தனி மனிதரின் செல்வாக்கால் கிடைத்த வெற்றி என்று நடிகர் திரு ரஜினிகாந்த் கூறி உள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழ்நாட்டில் மீத்தேன் ஸ்டெர்லைட் போன்ற பிரச்சனைகளில் மோடிக்கு எதிரான அலை வீசியதால்தான் இங்கு வெற்றிபெற முடியவில்லை என்றார் கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிகளை இணைக்க மத்திய அரசு முயற்சிப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தின் நலன்கள் குறித்து மத்திய அரசிடம் அதிகபட்சமாக வலியுறுத்தப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறினார்

நாராயணசாமி மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் நேரம் பாராமல் தம்முடன் ஒத்துழைத்த அரசு சாரா அமைப்பினர் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் பொதுமக்களின் பிரச்சனைகளை உடனுக்குடன் வெளிக்கொணர்ந்து ஊடகத்துறையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் காரைக்கால் ஏனாம் மாஹே பகுதி மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் சமூக நல்லிணக்கம் நிறைந்த அமைதி மாநிலமான புதுவையில் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இருப்பதாகவும் ஒரு சில சமூக விரோதிகள் மற்றும் தலைகவசம் அணிவதற்கான விருப்பமின்மையைத் தவிர பொதுவாக மக்கள் அனைவரும் சட்டத்தை மதிப்பவர்களே என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று புதுடெல்லி சென்றுள்ளார்

நரேந்திர மோடி தலமையிலான புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது புதுவையில் தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உயர்கல்வி கண்காட்சியை கடற்கரை சாலை காந்திதிடலில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நாளை மாலை தொடக்கி வைக்கிறார் தொழிலாளர் துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் தொடக்க விழாவில் கலந்து கொள்வார்கள்

புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மருத்துவ கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இக்கண்காட்சியில் அரங்குகளை அமைக்கின்றன

வல்லவன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுவையில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த்தாக தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்ற மாதம் குழந்தைகள் நலக் குழுவிற்கு புகார் வந்ததை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளுமாறு முதலியார் பேட்டை போலீசாரை குழந்தைகள் நலக்குழுவினர் கேட்டுக்கொண்டனர் ஆயினும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என முதலியார் பேட்டை போலீசார் கூறியுள்ளதை தொடர்ந்த குழந்தைகள் நலக் குழுவினர் சட்டத்துறையை அனுகி மீண்டும் மேற்கொள்ள விசாரணை போலீசாரை அறிவுறுத்தினர் பின்னர் பள்ளி முதல்வர் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்தனர்

லண்டனில் நடைபெற்ற முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி நியுசிலாந்து அணியிடம் தோல்வியடைந்தது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார்

புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தின் நலன்களை மத்திய அரசிடம் அதிகபட்சம் வலியுறுத்துவேன் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உறுதியளித்துள்ளார்